தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுவரும் முழு ஊரடங்கிலிருந்துகூடுதல் தளர்வுகளைமுதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் முழு ஊரடங்கால் ஏற்படும் இழப்புகளைஈடு செய்யதொழில்துறையினர் மற்றும் சுய தொழில் புரிவோருக்குசிலசலுகைகளைமாநிலஅறிவித்துள்ளது

ரகுபதிதெரிவித்துள்ளார்

பெரியகருப்பன் கேட்டுக் கொண்டுள்ளார்

அன்பில் மகேஷ் பொய்யாமொழிதெரிவித்துள்ளார் இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுவரும் முழு ஊரடங்கிலிருந்துகூடுதல் தளர்வுகளைமுதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்

காய்கறி மலர்கள் ஆகியவற்றைவிற்பளைசெய்யஅளிக்கப்பட்டநிபந்தளைகளுடன் பழவியாபாரம் மேற்கொள்ளவும் அனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது அனைத்துதொழில் நிறுவனங்கள் ஊரடங்கு காலத்தில் தொழிற்சாலைகளில் பராமரிப்பு பணிகளைமேற்கொள்ளஒருநாள் அனுமதிவழங்கப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் ஆங்கிலமருந்துகடைகள் இயங்கஅளிக்கப்பட்டஅனுமதியைப் முழு போன்றேநாட்டுமருந்துகடைகளும் இயங்கஅனுமதிக்கப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே ஊரடங்கு காலத்தில் திரைப்படத் தொழிலாளர்களின் நலனைக்கருத்தில் கொண்டு திரைப்படம் மற்றும் சின்னத்திரைபடப்பிடிப்புகளுக்குஅனுமதிஅளிப்பதுகுறித்துஆலோசனைக் கூட்டம் செய்தித்துறைஅமைச்ச் திரு

சாமிநாதன் தலைமையில் சென்னைதலைமைச் செயலகத்தில் நேற்றுநடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் திரைப்படத்துறையைசேர்ந்தபல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் செய்தித்துறைஉயரதிகாரிகள் கலந்துகொண்டனர்

இந்திராசகானிதீர்ப்பு அடிப்படையிலேயேமராத்திய இட ஒதுக்கீடுவிவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதுஎன்றும் இந்தவழக்கிற்குபிறகுதான் சதவீத ட் ஒதுக்கீடுஅமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மகளிருக்கான புதியதிட்டங்களைஉருவாக்கிசெயல்படுத்த வங்கிகள் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்றுஊரகவளர்ச்சித்துறைஅமைச்சர் திரு பெரியகருப்பன் கேட்டுக் கொண்டுள்ளார் மகளிர் சுயஉதவிக் குழுக்களின் பொருளாதாரமுன்னேற்றம் குறித்து வங்கிஅதிகாரிகளுடன் நடைபெற்றகலந்தாய்வுக் கூட்டத்தில் பேசுகையில் இதனைத் தெரிவித்தஅமைச்சர்

தமிழகத்தில் உள்ளபள்ளிகளில் ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அவற்றைஅகற்றடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிதெரிவித்துள்ளார்

சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் துறையின் செயல்பாடுகள் குறித்துஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைஅவர் தெரிவித்தார்

குமரிக்கடல் அதனைஒட்டியதென் பகுதிகளில் நிலவும் தமிழகம் மற்றும் வளிமண்டலமேலடுக்குழற்சிகாரணமாகதமிழகத்தில் மேற்குதொடர்ச்சிமலையைஒட்டியமாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டாமாவட்டங்கள் தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி திருப்பத்துார் வேலார் ராணிப்பேட்டைஆகியமாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானதுமுதல் மிதமானமழைபெய்யக்கூடும் என்றுசென்னைவாளிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிபகுதிகளில் பெரும்பாலும் வறண்டவானிலையேநிலவும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

இருவரிச் செய்திகள் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேஏற்பட்டுள்ளமோதல் கவலையளிப்பதாக ஐ நா பொதுச் செயலாளர் திரு அண்டானியோகுட்ரஸ் தெரிவித்தள்ளார் பிரிட்டன் பிரதமர் திரு